எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

இந்நோய் பற்றிவதந்திகள் பரப்பினால் கடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார்

எடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளாா்

அத்தியாவசியதுறைகள் மற்றும் அலுவலகப் பணிகள் தவிரமற்றஅரசுஅலுவலகங்கள் செயல்படாதுஎன்றும் கூறப்பட்டுள்ளது

மக்கள் சுய ஊரடங்குநேற்றுடன் முடிவடைந்ததாககருதக் கூடாதுஎன்றுதெரிவித்துள்ளார் இதைவெற்றியாககருதிகொண்டாட்டங்களில் ஈடுபடக் கூடாதுஎன்றுகூறியபிரதமர் மிகநீண்டபோரின் தொடக்கம் தான் இது என்றுகுறிப்பிட்டுள்ளார் மக்களால் இந்தமிகப் பெரியசவாலைஎதிர்கொண்டுஅதைமுறியடிக்க முடியும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

இதனைமீறுவோருக்குஎதிராகசுட்டரீதியானநடவடிக்கைஎடுக்கவேண்டுமென்றும் கூறியுள்ளது தடைவிதிப்பு என்பதைபெரும்பாலானமக்கள் தீவிரமாகபின்பற்றாமல் சாதாரணமாகஎடுத்துக்கொள்வதுகுறித்துபிரதமா் திரு நரேந்திரமோடிகவலைதெரிவித்துள்ளார் அரசுகள் வெளியிடும் உத்தரவுகளைதீவிரமாகபின்பற்றிமக்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளவேண்டுமென்றுஅவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழகசட்டப்பேரவையின் நடப்பு கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடையும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது சுட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் இன்றுகாலைஅலுவல் ஆய்வுக்குழுக் கூட்டத்தைநடத்தினார்

இந்ததீர்மானம் அவையில் ஒருமனதாகநிறைவேற்றப்பட்டது

தொடர்ச்சியாகதிமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் இதன் சட்டப்பேரவைகூட்டத்தொடரின் எஞ்ஜிய நாட்கள் முழுமைக்கும் அவைநடவடிக்கைகளை புறக்கணிப்பதுஎன்று இன்றுஅறிவித்தன

கடம்பூர் ராஜூ இன்றுசட்டப்பேரவையில் அறிவித்தாா் தமதுதுறைமானியக்கோரிக்கைமீதானவிவாதத்திற்குபதிவளித்தஅமைச்சர் சென்னையிலுள்ளகாமராஜர் இல்லம் ராஜாஜிநினைவகம் மற்றும் நூலகம் புனரமைப்புப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் கும்பகோணத்தில் அமைந்துள்ளமகாமகம் பல்நோக்குக் கலையரங்கம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளவேலுநாச்சியார் குயிலிஆகியோர் நினைவுச் சின்னங்கள் அமைந்துள்ளவளாகமும் மேப்படுத்தப்படும் என்றுகூறினார்

தெரிவித்துள்ளார் கொரோனாஅறிகுறி இருப்பவர்களைகாவல் நிலையத்திற்குள் அமைதிக்கவேண்டாம் என்றுதமிழ்நாடுகாவல்துறைதலைவா் அறிவுறுத்தியுள்ளார்